தொடர்பாக செல்போன் செயலியில் புகார் அளிப்பவர்களின் தேர்தல் விதிமீறல் விபரங்கள் வெளியிடப்படமாட்டாது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் உறுதியளித்துள்ளார் விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்க்க மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் அமெரிக்காவின் ராணுவ தலைமையகமான பெள்டகனுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பணிகளை மேற்கொள்ளும் ஒப்பந்தத்தை புதப்பித்துக்கொள்வதில்லை என கூகுள் நிறுவனம் முடிவு செய்துள்ளது

பாதுகாப்பு தொடர்பான அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அமெிக்க ராணுவ படைப்பிரிவின் பசிபிக் கமாண்ட் என்ற பெயரினை இண்டோ பசிபிக் கமாண்ட் என மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது பாதுகாப்புத்துறை ஒத்தழைப்பில் அமெரிக்கா இந்தியாவுக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை இந்த பெயர் மாற்றம் உணர்த்துவதாக எமது செய்தியாளர் மேலும் கூறுகிறார் சிங்கப்பூடனான வருடாந்திர மாநாட்டில் நேற்று மாலை உரையாற்றிய பிரதமர் ஆசிய மண்டல ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தினார் இந்த மண்டலத்தில் இடம்பெற்றள்ள நாடுகளுக்கிடையே நட்புறவு இல்லை என்றால் அது இந்த மண்டலத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் சர்வதேச அளவில் நதிதீர் பங்கீடு தொடர்பான பிரக்சினைகள் மற்றும் சவால்களுக்கு ஒருங்கிணைந்து தீர்வுகாண வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பேச்சுவார்த்தை ஒத்துழைப்பு அமைதி வளம் பரஸ்பரம் நம்பிக்கை போன்றவற்றை அனைத்து நாடுகளும் பின்பற்ற வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் இதன்மூலம் ஆசிய மண்டலத்தின் வளா்ச்சி உறுதி செய்யப்படும் என்றும் பிரதமா் தெரிவித்தாா் நாடுகளுக்கிடையேயான பிரச்சினைகளுக்கு சா்வதேச சுட்டத்திற்கு உட்பட்ட பேச்கவார்தைகள் மூலம் தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறினார் சிங்கப்பூர் பயணத்தின் இறுதி நாளான இன்று தேசப்பிதா மகாத்மா காந்தியின் அஸ்தி கரைக்கப்பட்ட இடத்தில் அதனை நினைவுகூறும் வகையிலான சின்னத்தை பிரதமர் திறந்து வைத்தார் சிங்கப்பூரில் உள்ள பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவிலுக்கும் சென்று பிரதமர் வழிபட்டார் தேசிய வண்ணப்பூக்கள் பூங்காவையும் அவர் பார்வையிட்டார் பின்னர் புத்தர் கோவில் மற்றம் மகுதிக்கும் பிரதமர் சென்றார் அதனைத் தொடர்ந்து இந்திய கலாச்சார மையத்திற்கு சென்று பார்வையிட்டார் சிங்கப்பூரின் சாங்கி கடற்படை தளத்தில் நிறத்தப்பட்டுள்ள இந்திய கடற்படை கப்பலுக்கும் திரு நரேந்திர மோடி சென்று இந்திய கடற்படை அதிகாரிகளுடனும் மாலுமிகளுடனும் கலந்துரையாடினார்

வெளியுறவு அமைச்ச் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் ஐந்து நாள் அரசமுறைப் பயணமாக இன்று தென்னாப்பிரிக்கா புறப்பட்டுச் சென்றார் அந்நாட்டு அரசின் முக்கிய தலைவர்களை சந்தித்து அவர் பேச்சு நடத்த உள்ளார் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார் தென்னாப்பிரிக்காவில் டர்பைள் அருகில் உள்ள பீனிக்ஸ் பகுதிக்கு செல்லும் அவர் அங்கு மகாத்மா காந்தி தங்கியிருந்த இல்லத்திற்கு சென்று பார்வையிடுகிறார் பீட்டர்மாரிட்ஸ்பர்க்கில் மகாத்மா காந்தி ரயிலில் இருந்து இறக்கிவிடப்பட்ட நினைவுகூறும் வகையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலும் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் கலந்து கொள்கிறார்

தேர்தல் விதிமீறல் தொடர்பாக செல்போன் செயலியில் புகார் அளிப்பவர்களின் விபரங்கள் வெளியிடப்படமாட்டாது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் உறுதியளித்துள்ளார்

சாதாரண மக்களும் ஆதாரங்களுடன் தங்களது புகார்களை இதன்மூலம் பதிவு செய்யலாம் என அவர் தெரிவித்தார் இந்த புகார்கள் அனைத்தையும் ஆணையம் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் உறுதியளித்தார் இளிவரும் அனைத்து தேர்தல்களின் போதும் இந்த நடைமுறை பின்பற்றப்படும் என்றும் அவர் கூறினார் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடுகள் எதுவும் செய்ய முடியாது என்று உறுதிபட தெரிவித்த அவர் சில அரசியல் கட்சிகள் கூறும் புகார்கள் ஆதாரமற்றவை என்றார் கடந்தாண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற அனைத்துக்கட்சி கூட்டத்தின் போது யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தொடர்பாக விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது என்றார் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை பின்பற்றம் பேச்சுக்கே இடமில்லை என்றம் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் உறுதிபட தெரிவித்தார் மாநில ஆளுனர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுனர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் மாநாடு புதுதில்லியில் திங்கள் கிழமை தொடங்குகிறது இந்த மாநாட்டிற்கு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமை வகிக்கிறார் மாநாட்டில் குடியரசு தலைவரின் தொடக்க உரையை தொடர்ந்து நடைபெறும் பல்வேறு அமர்வுகளில் முக்கிய அம்சங்கள் தொடர்பாக விவாதிக்கப்படுகிறது மத்திய அரசின் திட்டங்கள் உள்நாட்டு பாதுகாப்பு ஆகியவை தொடர்பாக நடைபெறும் அமர்வுகளில் நித்தி ஆயோக் துணைத் தலைவர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோர் பங்கேற்கின்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார் விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்க்க மத்திய அரசு போர்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் மத்திய அரசின் நான்காண்டு சாதனைகள் குறித்து நாக்பூரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் விவசாய உற்பத்தியை அதிகரிக்கவும் வருமானத்தை இருமடங்காக ஆக்கவும் நீண்டகால திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது என்றார் வகுப்புவாதம் மற்றும் பிரிவிதைவாத அரசியலை எதிர்கட்சிகள் மேற்கொள்வதாக குற்றம் சாட்டிய அவர் இஸ்லாமியர்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவினரிடையே பிஜேபி அரசு குறித்து தவறான கருத்துகளை அக்கட்சிகள் பரப்பி வருவதாக தெரிவித்தார் கேரள மாநிலத்தில் நிஃபா வைரஸை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்த அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சருடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்பா இன்று ஆலோசனை நடத்தினார்

கேரளாவில் கோழிக்கோடு மற்றும் மலப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இந்த வைரஸ் தாக்குதல் அதிகளவில் இருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

அமெரிக்காவின் ரானுவ தலைமையகமான பென்டகனுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பணிகளை மேற்கொள்ளும் ஒப்பந்தத்தை புதுப்பித்துக்கொள்வதில்லை என கூகுள் நிறுவனம் முடிவு செய்துள்ளது மாவன் என்ற பெயரிலான இந்த திட்டத்தின் மூலம் அமெரிக்காவின் ரானுவ மற்றும் கண்காணிப்பு பணிகள் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இதற்கு கூகுள் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அழிவை ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்கும் என்று கூறி அந்த நிறுவனத்தில் பணியாற்றிய பல ஊழியர்கள் பணியிலிருந்து விலகினர் மேலும் பல ஊழியர்கள் கூகுள் நிறுவனத்திடம் இதுதொடர்பாக மனு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து அந்நிறுவனம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதிகாரபூர்வ அறிவிப்பு எதையும் அந்த நிறுவனம் வெளியிடவிட்டாலும் தற்போதைய ஒப்பந்தம் அடுத்தாண்டு மார்ச் மாதம் நிறைவடையும் நிலையில் அதை புதுப்பிப்பதில்லை என்று கூகுள் நிறுவனத்தின் மூத்த அதிகாரி திரு

பீகார் மாநிலம் முசாபர்பூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சாதாரண மக்களும் மின்னணு தொழில்நட்பத்தை பயன்படுத்தம் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்

மொபைல் போன்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் பயன்படுத்தப்படும் நவீன மின்னணு சாதனங்கள் ஆகியவற்றின் உற்பத்திற்கு மத்திய அரக ஊக்கமளித்து வருகிறது என்று திரு ரவிசுங்கர் பிரசாத் கூறினார் மணிப்பூர் மாநிலத்தின் பழைய சட்டப்பேரவை கட்டிட வளாகத்தில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று அம்மாநில சட்டப்பேரவை தலைவர் திரு யும்நாம் கேம்சந்த் சிங் கூறியுள்ளார்

அரசியல் வரலாறுகளை வருங்கால தலைமுறையினர் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த புதிய முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற அருங்காட்சியகத்தில் உள்ளதை போல் முக்கிய பதிவுகள் வரலாற்ற ஆவணங்கள் புகைப்படங்கள் உள்ளிட்டவை இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெறும் என்று அவர் கூறினார் உலக கற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புததில்லியில் நடைபெறும் கற்றுச்சூழல் தொடர்பான கண்காட்சியை மத்திய அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் இன்று பார்வையிட்டார் இதில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாசுகளை தடுத்தல் உள்ளிட்டவைகளை விளக்கும் வகையில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் முன்னிலையில் மாணவர்கள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை கைவிடுவது தொடர்பாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்

பிளாஸ்டிக்கால் ஏற்படும் மாசை தடுப்போம் என்பது இந்தாண்டின் கருப்பொருளாகும்